புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆதிதிராவிடர் மற்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கட்டண உயர்வை சிபிஎஸ்இ மறு ஆய்வு செய்ய வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து தேசியக் கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்ற இருக்கிறார்

பல இடங்களில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன

அனைத்து மாவட்டங்களிலும் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான முழு ஒத்திகை நடத்தப்பட்டுள்ளது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் மற்றும் ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு சத்திய பால் மாலிக் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் நடத்தியுள்ளார் அனைத்து ஊராட்சி பகுதிகளிலும் நாளை தேசிய கொடியேற்றம் நிகழ்ச்சிகளை நடத்தவும் மாவட்ட அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார்

ரோகித் கன்சால் தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பகுதியின் சில இடங்களில் மட்டும் சில கட்டுப்பாடுகள் நீடிக்கின்ற போதிலும் ஜம்மு பகுதியில் கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளதால் நிலவரங்களில் குறிப்பிடத் தகுந்த முன்னேற்றம் காணப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் மருத்துவ மனைகள் நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் மின் வினியோகம் குடிநீர் வினியோகம் போன்ற வசதிகள் மற்றும் சேவைகளில் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திரிபுரா அஸ்சாம் சட்டீஷ்கர் நாகாலாந்து உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் சுதந்திர கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் முழு அளவில் செய்யப்பட்டு வருவதாக செய்திகள் கூறுகின்றன

அகில இந்திய வானொலியின் எஃப் எம் கோல்ட் எஃப் எம் ரெயின்போ ராஜ்தானி இந்திரபிரஸ்தா உள்ளிட்ட அனைத்து அலைவரிசைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரை ஒலிபரப்பாகும் அகில இந்திய வானொலியின் யு டியுப் அலைவரிசையிலும் இந்நிகழ்ச்சியை கேட்கலாம்

சுதந்திர தினத்தை முன்னிட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு

இன்று புது டெல்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கடந்த ஜந்து ஆண்டுகளில் நூற்றுக்கணக்கான வரப்பட்டதாகவும் மக்களின் அபிலாஷை என்னும் உந்து சக்தி மூலம் புதிய உயரங்களை நோக்கி புறப்பட இந்த சீர்திருத்தங்களே நாட்டை தயார்படுத்தி இருப்பதாகவும் கூறினார் சரியான நோக்கங்கள் மற்றும் தெளிவான கொள்கை மூலமாகவே அரசு முதல் சில நாட்களிலேயே அதிவேக செயல்பாட்டை எட்ட முடிந்து இருப்பதாகவும் வலுவான மக்கள் ஆதரவுடன் கூடிய உறுதியான ஒரு அரசு என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்கு இதுவே சான்றாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மருத்துவக் கல்வி விவசாயிகள் மற்றும் சிறு வணிகர்களுக்கான ஒய்வூதியத் திட்டம் தொழிலாளர் சட்டங்கள் போன்ற பல துறைகளில் முக்கிய முன்முயற்சிகளை அரசு தொடக்கி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் சாத்தியம் இல்லாததாகக் கருதப்பட்ட கடினமான பல முக்கிய முடிவுகள் தற்போது நிஜமாகி வருவதை இந்திய மக்கள் காண்பதாகவும் காஷ்மீர் பிரச்சினையில் அரசு மேற்கொண்ட முடிவுகளை கட்சி வித்தியாசம் இன்றி இந்தியர்கள் அனைவருமே ஆதரிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இது தேசத்தின் பிரச்சினையே தவிர அரசியல் அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார்

கடந்த பல ஆண்டுகளில் சீரிய தலைமை மற்றும் மக்களின் கடுமையான உழைப்பினால் இந்தியா வலுவான ஒருமைப்பாடு மிகுந்த தற்சார்பு நாடாக மேம்பட்டு இருப்பதாக துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார்

புதுச்சேரியை தூய வளமான ஆரோக்கியமான நீர்மிகு பசுமை மாநிலமாக மாற்ற அனைவரும் நம்மை மறு அர்ப்பணிப்பு செய்துகொள்வோமாக என்றும் அவர் கூறியுள்ளார் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் மக்களிடையே பிளவு ஏற்படுத்த முயலும் சக்திகளுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்க கூடாது என வலியுறுத்தினார் விடுதலை போராட்ட வீர ர்களின் தியாகங்கள் குறித்து குழந்தைகளுக்கு கற்றுத் தருதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தி உள்ளார் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு ஷாஜகான் திரு கந்தசாமி திரு கமலக்கண்ணன் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மாநில மக்களுக்கு சுதந்திர வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டுள்ளனர்

ரயில் நிலையம் பேருந்து நிலையம் கடற்கரை சாலை உட்பட மக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் அதிகம் கூடும் இடங்கள் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் புதுச்சேரி தீவிரமாக்கப்பட்டுள்ளது மாநில காவல்துறையின் கடலோர காவல் பிரிவினர் புதுச்சேரி கடல் பகுதியிலும் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர்

ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பொறுத்த வரையில் அங்கு நடந்திருப்பது ஒரு ஜனநாயக படுகொலை என்றும் அம்மாநிலத்தை பிரிப்பது குறித்து சட்டப்பேரவையும் ஜம்மு காஷ்மீர் மக்களும் மட்டுமே முடிவு செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

புதுச்சேரி மாநில பட்ஜெட்டை பொறுத்த வரை வரைவு பட்ஜெட்டுக்கு உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்து தற்போது நிதியமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த ஒப்புதல் கிடைத்த பிறகு விரைவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று கூறிய அவர் நடைமுறையை நன்கு அறிந்தும் பட்ஜெட் தாக்கல் செய்யாமல் இருப்பதாக எதிர்கட்சிகள் விமர்சிப்பது நியாயமல்ல என்றும் கூறினார் முன்னாள் நிதியமைச்சர் திரு

சிதம்பரத்தை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து இருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட போது முதலமைச்சர் பொறுப்பில் இருப்பவர் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் என்று வலியுறுத்தினார் குபேர் புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் அமரர் எதுவார் குபேரின் நினைவுநாளான இன்று அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சட்டப்பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரெஞ்ச் இந்திய விடுதலைக்கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தினர் அதன் தலைவர் திரு சிவராஜ் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

வோட்டர் ஹெல்ப் லைன் மொபைல் செயலி என்விஎஸ்பி இணையதளம் வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகம் அல்லது பொதுசேவை மையங்களை மக்கள் இதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஆதிதிராவிடர் மற்றும் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான கட்டண உயர்வை சிபிஎஸ்இ மறு ஆய்வு செய்ய வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்